விவசாயிகள் பிரச்சினைதொடர்பானஅனைத்துகேள்விகளுக்கும் நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கஅரசுதயாராகஉள்ளதாகநாடாளுமன்றவிவகாரங்கள் துறைஅமைச்சர் திருபிரஹலாத் ஜோஷிதெரிவித்துள்ளார் வேளாண் சட்டங்களைதிரும்பப்பெறகோரிஎதிர்க்கட்சிஉறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நேற்றுநாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன

பெங்களூரவில் இன்றுதொடங்குகிறது

இனிவிரிவானசெய்திகள் விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகள் தொடர்பானஅனைத்தகேள்விகளுக்கும் நாடாளுமன்றத்தில் பதிலளிக்கஅரசுதயாராகஉள்ளதாகநாடாளுமன்றவிவகாரங்கள் துறைஅமைச்சர் திருபிரஹலாத் ஜோஷிதெரிவித்துள்ளார் கில்லியில் நேற்றசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாடாளுமன்றத்தில் குடியரசுத்தலைவர் உரைக்குநன்றிதெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதானவிவாதத்தின்போது வேளாண் சட்டங்கள் தொடா்பாகஎதிர்க்கட்சிகள் பிரச்சினைஎழுப்பலாம் என்றும் அதற்குஅரசுபதிலளிக்கும் என்றும் கூறினா் அதுவரைநாடாளுமன்றசெயல்பாடுகளுக்குஎதிர்க்கட்சிகள் அனுமதிஅளிக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் விவசாயிகளுக்குஆதரவாகதற்போதுள்ளமத்தியஅரசைவிடவேறுஎந்தவொருஅரசும் சிறப்பாகசெயல்பட்டதில்லைஎன்றும் அவர் கூறினார் மத்தியஅரசின் மூன்றுவேளான் சட்டங்களைதிரும்பப்பெறகோரிஎதிர்க்கட்சிஉறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நேற்றுநாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது மக்களவைநேற்றுமாலை கூடிய உடன் எதிர்க்கட்சிஉறுப்பினர்கள் தில்லியில் விவசாயிகள் நடத்திவரும் போராட்டம் தொடர்பாகபிரச்சினைஎழுப்பினர் இதற்குபதிலளித்தவேளாண் அமைச்சர் திருநரேந்திரசிங் தோம் மூன்றுவேளாண் சட்டங்கள் தொடர்பாகநாடாளுமன்றத்திற்குஉள்ளேயும் வெளியேயும் விவாதிக்கஅரசுதயாராகஉள்ளதாககூறினார்

ஆனால் அவர்கள் செல்லமறுத்தொடர்ந்துவேளாண் சட்டங்கள் தொடர்பாகபிரச்சினைஎழுப்பியதால் அவைநடவடிக்கைகள் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன முன்னதாக மாநிலங்களவையும் இதேபிரச்சினையைஒட்டிநாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டது

மக்களவையில் இத்தொடர்பாகஎழுப்பப்பட்டகேள்விஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாகஅளித்தபதிலில் மத்திய சமூகநீதிமற்றும் அதிகாரமயமாக்கல் துறைஅமைச்ச் திருதாவாா்சந்த் கெலாட் இதனைத் தெரிவித்துள்ளா்

மூன்றாம் பாலினத்தவருக்குகாதாரம் கல்வி மக்கள் நலத்திட்டங்கள் குடியிருப்புகள் கிடைக்கவும் வாழ்வாதாரத்திற்கானஆதரவைவழங்கவும் நலத்திட்டங்களைசெயல்படுத்தவும்அந்தசட்டம் வகைசெய்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பொதுத்துறைநிறுவனமானஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்திற்கு

உள்நாட்டிலேயேவடிவமைத்துதயாரிக்கப்படும் பாகுகாப்பு துறைக்கானதளவாடஉற்பத்திக்குதமதுஅமைச்சகம் ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

மூன்றுநாள் நடைபெறஉள்ள இக்கண்காட்சியினை பாதுகாப்புத் துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தொடங்கிவைக்கிறார்

பாதுகாப்பு துறைக்குதேவையானதளவாடங்களைஉள்நாட்டிலேயேஉற்பத்திசெய்வதற்குமத்தியஅரசுஅதிகமுன்னுிஸ்அளி ப்பதால் இந்தகண்காட்சியில் உள்நாட்டில் உற்பத்திசெய்யப்படும் விமானத் துறைக்கானசாதனங்கள் இடம்பெறும் என்றுஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

முதன்முறையான இந்தாண்டுகண்காட்சியையொட்டிநடத்தப்படும் கருத்தரங்கில் இந்தியாவின் நட்பு நாடுகளிலிருந்துவிமானபடைதளபதிகள் பங்கேற்றபோர் விமானங்களின் தொழில்நுட்பத்தைமேம்படுத்துவதற்கானயோசனைகளைபகிர்ந்தகொள்ளஉள்ளனர் நாகைமாவட்டம் கோடியக்கரையில் உள்ளவனவிலங்குகள் சரணாலயம் பத்துமாதங்களுக்குப் பிறகுமீண்டும் பொதுமக்கள் பார்வைக்காகதிறக்கப்பட்டுள்ளது

இங்கிலாந்தில் உருமாறியகொரோனாவைரஸ் தொற்றைகண்டறியவீடுகள்தோறும் பரிசோதனைநடத்தஅந்நாட்டுஅரசுமுடிவு செய்துள்ளது

லடாக்கில் நேற்றிரவு லேசானநிலநடுக்கம் ஏற்பட்டது

கல்லூரிஉதவிபேராசியர் பதவிக்கானதேசியதகுதித்தேர்வு மேமாதம் நடைபெறும் என்றுதேசியதேர்வு முகமைஅறிவித்துள்ளது போட்டயில் காவல்துறையினருக்கானமாநிலஅளவிலானதுப்பாக்கிச் சுடும் பதக்கங்கள் வெள்றசென்னைபெருநகரகாவல்துறைகுழுவினரைமாநகரகாவல்துறைஆணையா் திருமகேஷ்குமாா் அகா்வால் அழைத்துபாராட்டினார்

இன்றிரவு ஏழரைமணிக்குநடைபெறும் ஆட்டத்தில் கேரளாஅணிமும்பைஅணியைஎதிர்கொள்கிறது இந்தியா இங்கிலாந்துஅணிகளுக்கிடையேசென்னையில் நடைபெறஉள்ளடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியைபாள்வையிடரசிகள்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றுதமிழ்நாடுகிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது